பிரதமர் திரு

லட்சம் பேர் நாட்டில் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பி

பிரதமர் பிரதமர் திருநரேந்திரமோடி டென்மார்க் பிரதமர் மெட்டி யிரெட்ரிக்ஸன் இடையேயான இருதரப்பு காணொலி உச்சிமாநாடு இன்று நடைபெறுகிறது இந்நிகழ்வின்போது சொத்துரிமை பகிர்வு ஒப்பந்தம் இருநாடுகளிடையே கையெழுத்தாகிறது

பரஸ்பர நலன் சார்ந்த முக்கிய விஷயங்களிலும் அரசியல் ரீதியான பங்களிப்பிற்கு இம்மாநாடு வகை செய்கிறது

இதுதொடர்பான தகவல்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் இலகுவாகவும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் அன்றாட வாழ்க்கையில் நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தின் அவசியத்தை எடுத்துரைத்த அமைச்சர் இதற்கு மாறான முறையற்ற உணவுமுறைகள் மக்களின் ஆரோக்கியத்தை குறிப்பாக இளைஞர்களின் நலனை சீர்குலைப்பதாக கவலை தெரிவித்தார்

இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்விடம் மத்திய அரசு இவ்வாறு கூறியுள்ளது ஒத்திவைக்கப்பட்ட கடன் தவணை தொகைகள் மீதான வட்டி விகிதங்கள் குறித்து பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்வது தொடர்பாக நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் மத்திய அரசு இந்த பதிலை அளித்துள்ளது

முன்னதாக மத்திய அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு துஷர் மேத்தா நாட்டின் பொருளாதார தேக்க நிலையையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டியிருப்பதாக சுட்டிக்காட்டினார்

எடப்பாடி கே

இதனை தொடர்ந்து மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளும் முதலமைச்சர் அதனடிப்படையில் தளர்வுகள் உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை அறிவிப்பார் என தெரிகிறது

கரீப் பருவத்திற்கான விலை அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்பதால் விவசாயிகளுக்கு கூடுதல் விலை கிடைக்கும் என்றார் சஜன்சிங் சவான் தமிழகத்தில் நியாய விலைக்கடைகளில் அக்டோபர் மாத பொருட்களை பெறுவதற்கு இன்று முதல் டோக்கன் வினியோகம் செய்யப்படுவதாக உணவு பொருள் வழங்கல் துறை ஆணையர் சஜன்சிங் சவான் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் டோக்கனில் குறிப்பிட்ட தேதி நேரத்தில் பொருட்களை வாங்கி கொள்ளலாம் என்றார்

நீலகிரி நீலகிரி மாவட்டத்தில் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதை கருத்தில்கொண்டு தினசரி பரிசோதனைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரமாக அதிகரித்துள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

எடப்பாடி

பழனிசாமி செயற்குழு உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர்

காஞ்சிபுரத்தையடுத்த கீழம்பியில் திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது பேசிய அவர் விவசாயிகளுக்கு எதிரான இந்த சட்டத்தை உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் என்று கோரினார்

பெரம்பலூர் பேருந்துநிலையம் அருகே கட்சியின் துணை பொதுசெயலர் திரு

பிரகாஷ் இதனிடையே வேளாண் மசோதாக்களை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்கி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சீர்திருத்தங்கள் குறித்து மக்களிடையே பொய்யான தகவல்களை காங்கிரஸ் கூறி வருவதாக குறை கூறினார் காங்கிரசின் இத்தகைய செயல்களுக்கு விவசாயிகள் வீழமாட்டார்கள் என்று அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இதே வேளாண் சீர்திருத்தங்கள் இடம்பெற்றிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார்

வெறிநாய்க்கடி நோயை முடிவுக்கு கொண்டு வர அனைவரும் ஒன்றிணைந்து செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்பதே இந்தாண்டின் கருப்பொருளாகும் இந்நாளையாட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் தங்கள் வீடுகளுக்கு அருகில் உள்ள தெருநாய்களுக்கு தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்

பகத்சிங்கின் பிறந்ததினத்தையொட்டி பிரதமர் திரு

சீனா சீன நாட்டின் யுனான் மாகாணத்திற்குட்பட்ட மேங்காய் கவுண்டி பகுதியில் ப்ளேக் நோய் பரவுவதை தடுக்க அவசர கால நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இப்ப்ளேக் நோய் காரணமாக வடசீனாவின் மங்கோலியா பகுதியில் சென்ற மாதம் இருவர் உயிரிழந்ததையடுத்து இந்நடவடிக்கை

கோவில் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கான பந்தக்கால் இன்று நடப்பட்டது

பி